வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார்

நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு ப்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார்

கிழக்கு கடற்கரைச் சாலை ஆறு வழிச்சாலையாக அகலப்படுத்தப்படும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்த மாநில தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடுமாறு ஆளுநரை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார்

ஒரு வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களைப் பயன்படுத்தி இளைஞர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார் திறன் இந்தியா திட்டத்தின் நான்காம் ஆண்டு நிறைவை ஒட்டி புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் பேசிய அவர் அரசு திட்டங்கள் மூலம் இளைஞர்கள் அதிகத் திறன் வாய்ந்தவர்களாக உருவாக வேண்டும் என்றார் மேலும் இளைஞர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி வெற்றிகளைப்பெற தயார்படுத்திக் கொள்ளுமாறும் வலியுறுத்தினார் ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் இந்திய இளைஞர்களின் திறன் மேம்பாட்டுக்கு உதவும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் ஆயுர்வேதம் சித்தா உள்ளிட்ட பாரம்பரிய மருத்துவ முறைகள் குறைந்த செலவில் மக்களுக்கு கிடைக்கச் செய்ய மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக ஆயுஷ்துறை அமைச்சர் திரு புரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார் மாநிலங்களைவயில் தமது துறை மானியக்கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்துப் பேசிய அவர்

புதுதில்லியில் உள்ள நேரு அருங்காட்சியகம் மற்றும் நூலகம் அனைத்து முன்னாள் பிரதமர்களுக்கான நினைவகமாக மாற்றப்படும் என்று வெளியாகும் தகவல்களை மத்திய அரசு மறுத்துள்ளது மக்களவையில் இதனைத் தெரிவித்த மத்திய கலாச்சாரம் மற்றம் சுற்றுவாத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் சிங் பட்டேல் தில்லி தீன்மூர்த்தி வளாகத்தில் முன்னாள் பிரதமர்களுக்கு புதிய அருங்காட்சியகம் அமைக்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாகக் கூறியுள்ளார் மேலும் இந்த புதிய அருங்காட்சியகம் அடுத்த ஆண்டு அக்டோபர்மாத வாக்கில் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கர்நாடகாவில் சட்டப்பேரவையில் தமது பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க முதலமைச்சர் திரு குமாரசாமி திட்டமிட்டுள்ள நிலையில் இன்னும் ஐந்து தினங்களுக்குள் பிஜேபி புதிய ஆட்சி அமைக்கும் என அம்மாநில பிஜேபி தலைவர் திரு எடியூரப்பா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலமைச்சர் திரு குமாரசாமி கூட்டணி ஆட்சியைக் காப்பாற்ற தவறிவிட்டதாகக் கூறினார் சுட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்குக் கோரும் உரைக்குப் பின்னர் முதலமைச்சர் பதவி விலகக் கூடும் என்றும் திரு எடியூரப்பா தெரிவித்துள்ளார் இதனிடையே அம்மாநிலத்தைச் சேர்ந்த மேலும் ஐந்து அதிருப்தி சுட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது ராஜினாமாவை ஏற்க உத்தரவிடக் கோரி தொடர்ந்துள்ள வழக்கை இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது கிழக்கு கடற்கரை சாலை ஆறுவழிச்சாலையாக அகலப்படுத்தப்படும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் நேற்று பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத் துறைகளுக்கான மானியக் கோரிக்கை மீதான விவாத்திற்கு பதிலளித்துப் பேசிய அவர் தாம்பரம் கிழக்கு புறவழிச்சாலைப் பணிகளும் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றார் சென்னை டைடல் பார்க் சந்திப்பு அருகே இரண்டு மேம்பாலங்கள் கட்டப்படுவதுடன் மதரவாயல் துறைமுகம் இடையிலான உயர்மட்ட சாலைப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் அறிவித்தார் இதுதவிர சென்னை மற்றும் புறநகர்ப் பகுதிகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலைக் குறைக்க திருமங்கலம் அம்பத்தூர் தொழிற்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் புதிய மேம்பாலங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் அடையாறு திருவிக பாலம் முதல் சைதாப்பேட்டை மறைமலை அடிகள் பாலம் வரை அடையாற்றை ஒட்டி புதிய இணைப்பு சாலை அமைக்க சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார் பள்ளி மாணவர்களிடையே கற்றுலா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட அளவிலான உள்ளூர் சுற்றுவாவுக்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று சுற்றுவா துறை அமைச்சர் திரு வெல்லமண்டி நடராஜன் தெரிவித்துள்ளார் சுட்டப்பேரவையில் தமது துறை மாளியக் கோரிக்கை மீதான விவாதத்தின் போது இதனைத் தெரிவித்த அவர் இந்த ஆண்டு உலக சுற்றுலா தினம் சேலத்தில் கொண்டாடப்படும் என்றார் நீலகிரி மாவட்டம் பைக்காரா மிதவை படகு தளம் மற்றும் கொடைக்கானல் படகு இல்லம் ஆகியவை மேம்படுத்தப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டுள்ளார் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பல்வேறு கோவில்களில் பொதுப்பணிகள் மற்றும் புதிய திருமண மண்டபங்கள் கட்டப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் சுட்டப்பேரவையில் தமது துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்துப் பேசிய அவர் மதுரை மீனாட்சி குந்தரேஸ்வரர் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் புதிய திருமண மண்டபங்கள் மற்றும் வணிக வளாகங்கள் கட்டப்படுவதுடன் திருப்புகழ் அருளிய அருணகிரிநாதருக்கு திருவண்ணாமலையில் மணிமண்டபம் கட்டப்படும் என்றும் தெரிவித்தார் அரசியல் சட்ட விதிகளின் அடிப்படையில் தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்துமாறு மாநில தேர்தல் ஆணையத்திற்கு ஆளுநர் உத்தரவிட வேண்டும் என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்த உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் மீண்டும் அவகாசும் கோரும் மாநில தேர்தல் ஆணையரிடம் ஆளுநர் உடனடியாக விளக்கம் கேட்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் தேர்தல் ஆணையத்தின் இந்த செயல்பாடு பஞ்சாயத் ராஜ் சுட்டத்தை கேலிக்குரியதாக்கும் வகையில் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாநில அரசும் மாநில தேர்தல் ஆணையமும் அரசியல் சட்டத்தை மீறும் வகையில் செயல்படுவதாகவும் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் கல்வி மற்றும் மருத்துவத்துறைகளில் தமிழக மாணவர்கள் அகில இந்திய அளவில் முதலிடம் பிடிப்பதற்கு பெருந்தலைவர் காமராஜர்தான் காரணம் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி கூறியுள்ளார் காமராஜர் பிறந்தநாளையொட்டி விழுப்புரத்தில் நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் பேசிய அவர் மத்திய அரசால் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகள் அனைத்து மொழிகளிலும் நடத்தப்பட வேண்டும் என்றும் அப்போதுதான் இந்தியா ஒற்றுமையான நாடாகத் திகழும் என்றும் அவர் கூறினார்

சென்னை பூவிருந்தவல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட இவர்கள் நீதிமன்ற உத்தரவின்பேரில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர் அஞ்சல் துறையில் சி மற்றும் டி பிரிவு பணிகளுக்கு தமிழகத்தில் நடத்தப்பட்ட தேர்வை ரத்து செய்து புதிதாக தமிழ் மொழியில் தேர்வு நடத்த வேண்டும் என நாடாளுமன்றத்தில் திமுக வலியுறுத்தியுள்ளது மக்களவையில் நேற்று இப்பிரச்னையை எழுப்பிய திமுக குழுவின் தலைவர் திரு டி ஆர் பாலு மாநில மக்களின் விருப்பங்கள் மத்திய அரசால் புறக்கணிக்கப்படுவதாகக் கூறினார் இதனிடையே சாலைப்போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மானியக்கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் திரு பி ரவீந்திரநாத் குமார் தமிழகத்தில் உள்ள நான்கு முக்கிய சாலைகளை தேசிய நெடுஞ்சாலைகளாக மாற்ற வேண்டும் என வலியுறுத்தினார் தேனி தொகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள நான்கு ரயில்வே கிராசிங்குகளுக்குப் பதிலாக புதிய பாலங்கள் அமைக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்தார்

இத்தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மணிக்குமார் மற்றும் சுப்பிரமணியன் பிரசாத் ஆகியோர் இதுகுறித்து அரசு அளித்த உறுதிமொழியை ஏற்று வழக்கை முடித்து வைத்தனர் இருவரிச்செய்திகள் தம்மை தீர்த்துக் கட்டவும் தமது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கவும் வெளிநாட்டு உளவு அமைப்புகள் சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் திரு ஜேக்கப் ஜூமா குற்றம் சாட்டியுள்ளார் இவங்கைத் தமிழர் பிரச்னைக்கு இன்னும் இரண்டாண்டுகளுக்குள் அரசியல் தீர்வு காணப்படும் என அந்நாட்டு பிரதமர் திரு ரனில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஈஸ்டர் தினத்தன்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களின் பின்னணியில் போதைப்பொருள் கடத்தல் கும்பல் இருப்பதாக அந்நாட்டு அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனா கூறியுள்ளார்

நேற்று நடைபெற்ற மகளிர் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் தங்கப்பதக்கம் வென்றார் குழு பிரிவில் இந்தியா புதிய உலக சாதனையுடன் ஒரு தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது மற்றொரு வீராங்கனையான மெகுலி போஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார்